சென்றடைந்துள்ளார் உயர்த்தப்பட்ட சர்தார் சரோவர் நர்மதா அணையில் முதல் முறையாக தண்ணீர் நிரம்பியுள்ள வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

வர்த்தகர்களை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

அமைப்பை விரிவாக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது

காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது

அமகதாபாத் விமான நிலையத்தில் அவரை குஜராத் ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவ்ரத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் வரவேற்றனர்

பின்னர் நர்மதா மாவட்டத்தில் கேவாடியா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் சரோவர் நர்மதா அணைக்கு சென்று நமாமி தேவி நர்மதே மகோச்சவத்தில் பங்கேற்கிறார்

பின்னர் பிரதமர் அங்கு பொதுமக்களிடையே உரையாற்றுகிறார்

பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மாநிலத் தலைநகர் லக்னோவில் பிஜேபி தலைமையிடத்தில் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை மற்றும் பணிகளை சித்தரிக்கும் கண்காட்சியை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் திறந்து வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் பிஜேபி சேவா சப்தா வாக கொண்டாடுகிறது அமெரிக்காவின் ஹஸ்டன் நகரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தாம் ஆற்றவுள்ள உரையில் சேர்ப்பதற்கான கருத்துக்களை அளிக்குமாறு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த கருத்துக்களல் சிலவற்றை தமது உரையில் இணைத்துக்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நமோ செயலியில் சிறப்பு அமைப்பில் கருத்துகளை தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதிய இந்தியாவின் பொருளாதார ஆற்றலையும் செயல்பாட்டையும் சுலோவேனிய வர்த்தகர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்என்று குயடிரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

தாய்மையாள கங்கை திட்டம் நகர்ப்புற அடிப்படை வசதி புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி ஆகிய துறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைக்க முடியும் என்று திரு ராம்நாத்கோவிந்த் கூறினார்

எளிதான கப்பல் போக்குவரத்திற்கு கலோவேளியாவின் கோப்பர் துறைமுகத்திற்கு நேரடி இணைப்பு சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

குடியரசு தலைவர் இன்று சுவோவேளியாவில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் கூட்டத்தில் உரையாற்றிய பின் புதுதில்லி திரும்புகிறார்

மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையாளர் திரு சுனில் ஆரோரா சம்மந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடுவார் அவருடன் தேர்தல் ஆணையாளர்கள் திரு அசோக் லாவாசா திரு சுஷில்சந்திரா ஆகியோர் வந்திருப்பதாகவும் அவர்கள் சிவில் நிர்வாகத்தினர் காவல்துறை அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து பேகவார்கள் என்றும் மகாராஷ்டிர தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தாா் தேர்தல் ஆணையர்களின் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் என்று அவர் கூறினார்

வடாக் பகுதியில் ரானுவத்தினர் எதிர்கொண்டுள்ள தனித்தன்மை கொண்ட சவால்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் ஆயுதப்படைகளில் தேவைகள் குறித்து அறிந்தகொள்வது இவற்றின் நடவடிக்கை தேவைகளை எதிர்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீட்டை இறழி செய்வது ஆகியன நிதிக்குழுவின் பொறுப்புகளில் அடங்கும் கொல்கத்தா நகர முன்னாள் காவல்துறை ஆணையாளர் திரு ராஜீப் குமாரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்குமாறு சிபிஐ அனுப்பிய கடிதத்திற்கு மேற்குவங்க காவல்துறை பதில் அனுப்ப டெள்ளது

பாரத் பில் பேமென்ட் சிஸ்டம் எனப்படும் செலுத்துகை செயலியில் பள்ளி கட்டணம் காப்பீட்டு பிரிமியம் நகராட்சி வரிகள் போன்றவற்றையும் சேர்த்து விரிவாக்கும் நடவடிக்கையை இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ளது தற்போது இந்த செலுத்துகை அமைப்பில் டிடிஎச் கட்டணம் மின்சாரம் தண்ணீர் எரிவாயு தொலைத் தொடர்பு கட்டணங்கள் ஆகிய ஐந்து மட்டுமே செலுத்த முடியும் இந்த அமைப்பு தேசிய செலுத்துகை கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது வாடிக்கையாளர்களுக்கு ஆன்லைன் மற்றும் முகவர்கள் கட்டமைப்பு மூலம் பில் தொகைகளை செலுத்துவதற்கான ஒருங்கிணைந்த அமைப்பாக இது செயல்படுகிறது முஷாஃபர்பூர் விடுதியில் முன்பு தங்கியிருந்த பெண் ஒருவர் பாலியல் பவாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து விசாரணை செய்ய குழு ஒன்றை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது இந்த ஆணையத்தின் தலைவர் திருமதி ரேகா சர்மா வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதை தெரிவித்துள்ளார் தாம் பீஹார் சென்று பாதிக்கப்பட்ட பெண்னை சந்திக்கப்போவதாகவும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்

பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடாக் மக்களுக்கு அனைத்து மேம்பாட்டு உதவிகளையும் அளிக்கும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் உறுதி அளித்துள்ளார் லே அருகே நேற்று ஹெமிஸ் பிச்சுக்கள் இருப்பிடத்தில் நரோபா விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினாள் லடாக் மண்டலத்திற்கு சிறப்பான சாலை வசதிகள் செய்து தரப்படும் என்று அமைச்சர் கூறினாா் தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு என பிரதமர் திரு நரேந்திர மோடியை கவுரவிக்க பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது

இந்த விருதை திரு மோடி அடுத்த வாரம் அமெரிக்காவில் பெற்றுக்கொள்ள உள்ளார்

விபத்து நடந்த இடத்தில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் கனமழை மற்றும் ஆற்று வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது

தேசிய மற்றும் மாநில பேரிடர் அதிரடி படையினர் தீயணைப்பு படையினர் ஆகியோர் எஞ்சியோரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

சவுதி அரேபியாவின் அராம்கோ எண்ணெய் வயலில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயதங்கள் நடைமுறை அத்தாட்சிகள் ஆகியன இவை ஈராள் நாட்டை சேர்ந்தவை என்பதற்கு சாட்சியங்களாக உள்ளன என்று சவுதி தலைமையிலான ரானுவ கூட்டனி தெரிவித்துள்ளது ஏமன் நாட்டில் சட்டப்படியான ஆட்சியை மீட்பதற்கு என அமைக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் கர்னல் டர்க்கி அல் மால்கி இந்த சம்பவம் பற்றிய புலனாய்வை பாதுகாப்பு அமைப்புகள் நிறைவு செய்யும் நிலையில் உள்ளன என்றும் முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறினார்